ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை வகுக்குமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டில் ஆக்ஸிஜன் உற்பத்திக் குறித்து அதனை தயாரிக்கும் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய வர்த்தகத் துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் மேற்கு வங்க சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு இஇன்று மாலை நிறைவடைந்தது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது

இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு அமைச்சகங்களின் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர்

நாட்டில் ஆக்ஸிஜன் உற்பத்திக் குறித்து அதனை உற்பத்தி செய்து வரும் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய வர்த்தகத் துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஆக்ஸிஜன் கையிருப்புக் குறித்து அனைத்து மாநில அரசுகளுடன் மத்திய அரசு தொடர்பு கொண்டு நிலைமையை அறிந்து வருவதாகவும் தேவைப்படும் மாநிலங்களுக்கு அவற்றை விநியோகிப்பதில் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் மகாராஷ்டிராவில் உயிர்காக்கும் ரெம்டெசிவிர் மருந்துகளை பெற அம்மாநில அரசுக்கு தேவையாள அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய ரசாயனத் துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக டுவிட்டரில் அவர் விடுத்துள்ள செய்தியில் ரெம்டெசிவிர் மருந்துகளை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்க மத்திய அரசு மறுத்துள்ளதாக அம்மாநில அமைச்சர் தெரிவித்திருப்பது தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார்

மகாராஷ்டிரா சத்திஷ்கா் உத்திரபிரதேஷ் கா்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

இந்த தேர்தலோடு ஆந்திர மாநிலம் திருப்பதி மற்றும் கள்நாடக மாநிலம் பெல்ஹாம் மக்களவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவும் இன்று நடைபெற்றது

இத்தகவலை இன்று மாநகராட்சி ஆணையர் திரு கோ பிரகாஷ் செய்தியாளர்களிடையே பேசுகையில் தெரிவித்தார் நாட்டின் பல நகரங்களில் கோவிட் தொற்று கொண்ட அனைவரையும் மருத்துவமனைகளுக்கு நேரடியாக அனுப்புவதாக அவர் கட்டிக்காட்டினார் எனினும் இந்த நடைமுறை மருத்துவர்கள் உட்பட சுகாதார கட்டமைப்பின் மீது தேவையற்ற அழுத்தம் செலுத்துவதாக அவர் தெரிவித்தார் இத்தகைய சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக உள் நோயாளியாக சிகிச்சை பெற அவசியப்படும் நோயாளிகள் மட்டுமே மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் கோவிட் தொற்று கொண்ட பிற நபர்களை பராமரிப்பு மையங்களில் கண்காணிப்பதாக அவர் மேலும் கூறினார் தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் மக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு வருகின்றனர் தடுப்பூசி போட்டுக்கொண்டதில் தங்களுக்கு எவ்வித பக்கவிளைவுகளும் ஏற்படவில்லை என்று பயனாளிகள் தெரிவித்தனர்

மாரடைப்பு காரணமாக சென்னையில் மருத்துவமளை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று அதிகாலை காலமானார்

நடிகள் விவேக் மத்திய அரசின் பத்மஸ்ரீ தமிழக அரசின் விருதுகள் மற்றும் பல்வேறு திரைப்பட விருதுகளையும் பெற்ற பெருமைக்குரியவர்

விளைபாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது